மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம்சார் பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வகை செய்யும் அவசரச் சட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்துள்ளார்

பிரதமர்திரு

இனிவிரிவானசெய்திகள் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம்சார் பணியாளர்களின் பாதுகாப்பைஉறுதிசெய்யவகைசெய்யும் அவசரசட்டத்திற்குகுடியரசுத்தலைவர் திரு

இதன் மூலம் மருத்துவர்கள் மருத்துவம்சார் பணியாளர்களுக்குமற்றவர்களால் உடல் ரீதியாககாயங்கள் அல்லதசொத்துகளுக்குசேதம் ஏற்படுத்தப்பட்டால் இழப்பீடுபெற முடியும்

இந்நிலையில் நாளை பஞ்சாயத்து ராஜ் தினத்தைமுன்னிட்டுபிரதமர் திரு நரேந்திரமோடி பஞ்சாயத்துதலைவர்களுடன் காணொலிகாட்சி மூலம் உரையாடஉள்ளார்

நரேந்திர மோடி தலைமையிலான இந்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது என மைக்ரோசாப்ட் நிறுவனரும் கேட்ஸ் அறக்கட்டளை தலைவருமான பில்கேட்ஸ் திரு

தொடர்பாக அவர்பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு கடிதம் இது எழுதியுள்ளார்

ஊரடங்கை அமல்படுத்தியது பரிசோதனையை விரிவுபடுத்தியது தனிமைப்படுத்துவதற்காக ஹாட்ஸ் பாட் பகுதிகளை கண்டறிந்தது பராமரிப்பு சுகாதாரக்கட்டமைப்புகளைவலுப்படுத்திஇருப்பது ஆய்வுகளைஊக்குவித்துஅதிகரித்திருப்பதுஉள்ளிட்ட நடவடிக்கைகள் பாராட்டுக்கு உரியவை என்று அவர் கூறியுள்ளார்

நோய்த் தொற்றைக் கட்டுப்படுத்த அங்கும் ஊரடங்கு உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் அமலில்உள்ளன

இதையடுத்து இந்தியாவின்உதவிக்காக பிரதமர்திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவிப்பதாக நேபாள பிரதமர் திரு ஷர்மா ஒலிட்விட்டரில் பதிவிட்டார் இதற்கு பதிலளிக்கும் விதமாக பிரதமர் மோடி திரு நரேந்திர வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் நாடுகளுக்கும் இரு இடையிலானபிணைப்புவலுவானதுஎன்றுகூறியுள்ளார்